மாணவர்கள் அச்சமின்றிதேர்வு எழுதஅவர்களுடன் பிரதமர் திருநரேந்திரமோதி இன்றுகாணொலிகாட்சிவாயிலாககலந்துரையாடுகிறார்

வாக்குப்பதிவு படையினர் முடந்ததால் இன்றுமுதல் தேர்தல் பறக்கும் பணம் பறிமுகல் போன்றநடவடிக்கைகள் ஏதும் இருக்காதுஎன்றும் அதற்கானஅமைக்கப்பட்டகுழுக்கள் கலைக்கப்படுவதாகவும் அவர் கெரிவித்தார்

புதுச்சேரிமாநிலத்திலும் நேற்றுசட்டப்பேரவைதேர்தல் நடைபெற்றது

இம்மாநிலத்தில் இன்னும் ஐந்துகட்டவாக்குப்பதிவு நடைபெறவேண்டியுள்ளது பொதுத் தேர்வு எழுதவுள்ளமாணவர்கள் மற்றும் அவர்களைதேர்வுக்குதயார்ப்படுத்தும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆகியோருடன் பிரதமர் திருநரேந்திரமோதி இன்றுகாணொலிகாட்சிவாயிலாககலந்துரையாடுகிறார்

இது குறித்துபிரதமர் விடுத்துள்ளடுவிட்டர் செய்தியில் தேர்வு களத்திற்குதயாராகஉள்ளமாணவர்களுடன் பயனுள்ளவிவாதம் நடைபெற இருப்பதாககுறிப்பிட்டுள்ளார் இந்தநிகழ்ச்சியில் பங்கேற்கவுள்ளமாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆகியோரிடம் மைகவ் வலைதளம் மூலமாககேள்விகள் வரவழைக்கப்பட்டிருந்தன அந்தகேள்விகளுக்கு இந்தநிகழ்ச்சியின்போதுபிரதமர் பதிலளிக்கஉள்ளார்

பிரதமரின் கலந்துரையாடல் நிகழ்ச்சிதேர்வு எழுதம் மாணவர்கள் பதற்றத்திலிருந்துவிடுபட்டு நம்பிக்கையுடன் தேர்வு எழுதபயன்படும் என்றுமத்தியகல்விஅமைச்சர் திருரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார் இந்தநிகழ்ச்சியைமத்தியகல்விஅமைச்சகம் பிரதமர் அலுவலகவலைதளங்கள் டிடி நேஷ்னல் டிடிநியூஸ் உள்ளிட்டதொலைக்காட்சிஅலைவரிசைகளிலும் இன்றுமாலை ஏழு மணிமுதல் நேரடிஒளிபரப்பைகாணலாம்

கடந்தசிலவாரங்களாகநோய்த்தொற்றுஅதிகரித்துள்ளதுஎன்றும் இருப்பினும் உயிரிழப்போர் விகிதம் ஒன்று புள்ளி மூன்று பூஜ்யம் சதவீதமாகஉள்ளதுஎன்றும் அவர் தெரிவித்தார்

நோய்த்தொற்றைகட்டுப்படுத்தஅரசுமற்றும் தனியார் மருத்துவமனைகளின் சேவையமுழுவதமாகபயன்படுத்திக்கொள்ளுமாறுமாநிலஅரசுகளைஅமைச்சர் கேட்டுக்கொண்டார்

வலிமையானமற்றும் தற்சார்புமிக்க இந்தியாவைஉருவாக்க இதுபோன்றநிகழ்ச்சிகள் உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

அனுஆயுத உடன்பாட்டைமீண்டும் செய்துகொள்வத்தொடர்பாக ஈராடைன் ஆஸ்திரியதலைநகர் வியன்னாவில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவும் இணைந்துள்ளது

மகாராஷ்டரமாநிலமுன்னாள் உள்துறைஅமைச்சர் திருஅனில் தேஷ்முக்கிற்குஎதிரானஊழல் குற்றச்சாட்டுகளைஅடுத்துசிபிஐவழக்குபதிவு செய்துள்ளது மக்களின் வாழ்க்கைத் தரத்தைஉயர்த்துவதில் மத்தியரசாயனத்துறைமுக்கியபங்குவகிப்பதாகஅத்துறைக்கானஅமைச்சர் திருசதானந்தகவுடாதெரிவித்துள்ளார்